காய்கிரஸ் கட்சி வலுவான கூட்டணி ஒன்றை அமைக்க தவறிவிட்டதால் நாட்டிற்கு வெளியே இருந்து ஆதரவு பெற அக்கட்சி முயற்சிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமரின் தனஆரோக்கிய திட்டம் துவக்கப்பட்ட முதல் நாளிலேயே சுமார் ஆயிரம் பேர் பயனடைந்தனர் என மத்திய சுகாதார அமைச்சர் திருஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே வேட்பாளர்கள் தங்களது குற்றப் பின்னணி குறித்து தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது புதுச்சேரி சட்டமன்ற நடவடிக்கைகளில் நியமன எம்எல்ஏக்கள் மேலும் பங்கேற்க அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என சபாநாயகர் திரு வைத்திலிங்கம் கூறியுள்ளாாா வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிப்பதற்கு பதிலாக எளிதாக இருக்கிறது என்பதால் அரசின் மீது காங்கிரஸ் கட்சி சேற்றை வாரி இறைக்கிறது என பிரதமர் திருநரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் பேரணி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர் நல்ல ஒரு கூட்டணி அமைக்க தவறி விட்டதால் அக்கட்சி நாட்டிற்கு வெளியே இருந்து ஆதரவு பெற முயற்சிக்கிறது என்று கூறினார் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ரஹமான் மாலிக் ரபேல் ஒப்பந்த விவகாரத்தை திரு ராகுல்காந்தி சரியாக கையாண்டால் அவர் தான் அடுத்த இந்திய பிரதமர் என டுவிட்டரில் தெரிவித்து இருந்ததை அடுத்து பிரதமர் இவ்வாறு பேசியதாக கூறப்படுகிறது

இந்த நிலையிலும் அந்த கட்சி தன்னை மாற்றிக் கொள்ள தயாராக இல்லை என திரு மோடி கூறினார் காங்கிரசின் கூட்டணிக்கு கட்சிகள் கிடைத்தாலும் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியாது என கூறினார் அதிகாரத்தை இழந்தவிட்ட அக்கட்சி தனது இயல்பான குணத்தை இழந்து விட்டதாகவும் பிரதமர் கூறினார் ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் பிரதமரின் ஜனஆரோக்கிய இட்டம் துவக்கி வைக்கப்பட்ட முதல் நாளிலேயே ஆயிரம் பேர் பயனடைந்து உள்ளனர் என்று மத்திய க்காதார அமைச்சர் திரு

நட்டா தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தை ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிரதமர் இருநரேந்திரமோடி ஞாயிற்று கழமை தொடக்கி வைத்தார்

தேர்தலில் போட்டியிடுவதற்கு ழன்பாகவே தங்களது குற்ற விவரங்களை அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தகுதிநீக்கம் செய்ய வேண்டும் என கோரும் பொதுநல மனுவின் மீது இன்று உச்சநீதிமன்றம் திர்ப்பு வழங்கியது இந்திய தலைமை நீதிபதி திரு

எனவே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது வேட்பாளர்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் கட்சியின் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது குற்றவாளிகள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதை நாடாளுமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது குற்றவாளிகளின் பிடியில் இருந்து அரசியல் விடுவிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக சட்டம் இயற்றுவது பற்றி நாடாளுமன்றம் பரிசிலிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது அரசியல் கட்சிகள் நிறுத்தும் வேட்பாளர்களின் குற்றப் பின்னணிகள் குறித்து பத்திரிகைகளும் மின்னணு ஊடகங்களும் நன்கு விளம்பரப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியது ரபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் அரசுக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டு ஒரு கருத்து போர் தான் என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

ரபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான உண்மைகளை அரசு பல்வேறு இடங்களில் தெளிவுப்படுத்தும் என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் அரகக்கு எதிராக சர்வதேச அளவில் ஒரு பொய் பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி நடத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார் இதற்கிடையில் ரபேல் போர் விமான ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் நாட்டின் புகழை கெடுக்கவும் இந்திய விமானப்படையின் வீர திரத்தை குறைக்கவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சதி செய்கிறார் என பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திருகஜேந்திர சிங் ஷெகாவத் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ரபேல் போர் விமான ஒப்பந்தம் ஏற்படாததற்கான காரணத்தை கூறினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவரின் மருமகன் திரு ராபர்ட்ட வத்ரா தொடர்புடைய தனியார் நிறுவனம் இடைத்தரகராக தேர்வு செய்யப்படாததால் தான் ரபேல் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என அமைச்சர் குற்றம் சாட்டினார்

இதற்கிடையில் அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் கிடைக்காததால் தான் எதிர்கட்சிகள் பிரச்சனையே இல்லாத ரபேல் ஒப்பந்தம் பற்றி பேசுகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் கூறியுள்ளார்

புதுவை இருஷ்ணா நகரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பலன்களை பெறவும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை பெற வேண்டும் என சபாநாயகர் தெரிவித்தார்

இவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் எனினும் இவர்களை சட்டமன்றத்திற்குள் நுழைய சபாநாயகர் அனுமதி மறுத்தார் இதனால் நியமிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் நீதிமன்றத்தை நாடினர் இவர்களுக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றம் திர்ப்பு வழங்கியது ஆனால் காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது

இறுதி திர்ப்பை பொறுத்தே நியமன உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார் என்றும் சபாநாயகர் கூறியிருந்தார் மக்களுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் திரு நாராயணசாமி தலைமையிலான புதுவை காங்கிரஸ் அரசு நிறைவேற்றவில்லை என அஇஅதிமுக சட்டமன்ற குழ தலைவர் திருஅன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு நாராயணசாமியால் ஆட்சி செய்ய முடியாவிட்டால் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் பிரச்சனைக்கும் துணைநிலை ஆளுநரை காரணமாக கட்டிக்காட்டுகிறார் என்றும் அனைத்து போராட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார் மக்கள் நலன் மீது உண்மையிலேயே கவலைப்படுபவர் என்றால் திரு நாராயணசாமி பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் பந்த் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் என்று அஇஅதிமுக எம்எல்ஏ கூறினார்

நாராயணசாமி பேசியதை திரு அன்பழகன் வன்மையாக கண்டித்தார்

முதலமைச்சருக்கும் பொது பணித்துறை அமைச்சருக்கும் இடையே நிழல் யுத்தம் நிலவுவதால் தான் அண்மையில் முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க சென்ற போது பொதுப் பணித்துறை அமைச்சர் அவருடன் செல்லவில்லை என்று கூறினார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் புதுடெல்லிக்கு அழைத்துச் செல்வதாக சொன்ன முதலமைச்சரின் திட்டம் என்னவாயிற்று என அஇஅதிமுக தலைவர் கேள்வி எழுப்பினார் சட்டமன்ற குழுக்களின் அனைத்து பரிந்துரைகளும் முடக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இத்தகைய நிலை தொடர்ந்தால் சட்டமன்றக் குழுக்களின் தலைவராக தாம் நீடிப்பது குறித்து பரிசிலனை செய்ய வேண்டியிருக்கும் என திருஅன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்த அவர் தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிக பெரிய தோல்வியை தழவும் என்றார் தேசிய ஊட்டச்சத்து வார விழா புதுச்சேரி தவனகுப்பத்தில் இன்று நடைபெற்றது புதுவை அரசுக்கொறடா திருஅனந்தராமன் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் அரியாங்குப்பம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது எரிசக்தி சேமிப்புத் தட்டத்தின் முதல் கட்ட இலக்கை விஞ்சி சாதனை புரியப்பட்டுள்ளதாக மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் திருஆர்

சிங் தெரிவித்தார் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒருசில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நேற்று மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் காங்கிரஸ் கட்சி வலுவான கூட்டணி ஒன்றை அமைக்க தவறிவிட்டதால் நாட்டிற்கு வெளியே இருந்து ஆதரவு பெற அக்கட்சி முயற்சிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமரின் தனஆரோக்கிய திட்டம் துவக்கப்பட்ட முதல் நாளிலேயே சுமார் ஆயிரம் பேர் பயனடைந்தனர் என மத்திய சுகாதார அமைச்சர் நிருஜேயிநட்டா தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே வேட்பாளர்கள் தங்களது குற்றப் பின்னணி குறித்து தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ள து